கடந்த ஐந்தாண்டுகளில் வருமான வரி வசூலை இரட்டிப்பாக்கிய வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் பணிபுரியும் முன்னாள் ஜிப்மர் மாணவர்கள் சங்கம் ஜிப்மர் கண் மருத்துவ துறைக்கு அதிநவீன கருவிகளை நன்கொடையாக வழங்கியுள்ளது

இதனால் சர்க்கரை விலையை நிலைப்படுத்தவும் சர்க்கரை ஆலைகள் கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை வழங்கவும் ஏதுவாகும் என்று செய்தி ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

காஷ்மீர் பிரச்சனையில் சிம்லா உடன்பாட்டிற்கு முரணாக மூன்றாவது தரப்பினரின் மத்தியஸ்தம் கோரும் பேச்சிற்கே இடமில்லை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று மக்களவையில் பூஜ்ய நேரத்தின் போது இது குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் ஒசாகாவில் கடந்த மாதம் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் பை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்த போது காஷ்மீர் பிரச்சினை குறித்து பேசப்படவே இல்லை என்பதை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருப்பதாகவும் இந்த சந்திப்பின் போது உடன் இருந்தவர் திரு ஜெய்சங்கர் என்றும் கூறினார் பாகிஸ்தானுடன் எப்போது பேசினாலும் காஷ்மீர் குறித்து மட்டுமின்றி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீர் குறித்தும் பேசப்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் மூன்றாவது தரப்பினரின் மத்தியஸ்தம் கோருவது தேசிய பெருமிதத்திற்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக பிரச்சனைக்கு பிரதமரே வந்து பதில் அளிக்க வேண்டும் எனக் கோரி காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க் கட்சிகள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தன சட்ட விரோதச் செயல்கள் தடுப்பு சட்டத்தை திருத்துவதற்கான மசோதா இன்று மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் வெளிநடப்பிற்கு இடையே நிறைவேற்றப்பட்டது முன்னதாக இந்த மசோதாவின் உறுப்பினர் திரு அசாதுதின் ஓவைசி கொண்டு வந்த திருத்தங்கள் வாக்கெடுப்பு மூலம் நிராகரிக்கப்பட்டன தீவிரவாதச செயல்களில் ஈடுபடுவோரையும் இத்தகைய செயல்களில் தொடர்பு வைத்திருப்பவர்களையும் தீவிரவாதிகளாக அறிவிக்கும் அதிகாரத்தை மத்திய அரசுக்கு வழங்க இந்த மசோதாவில் வகைசெய்யப்பட்டுள்ளது மசோதா மீதான விவாதங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பதில் அளிக்கையில் மசோதாவை தவறாக பயன்படுத்த முடியாத அளவிற்கு போதிய பாதுகாப்பு அம்சங்கள் மசோதாவிலேயே இடம்பெற்றுள்ளதாக கூறினார் தீவிரவாதத்திற்கு எதிரான போர் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வலியுறுத்தின

நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார்

சீனாநேபாளம் பூட்டான்மியான்மார் ஆகிய நாடுகளுடனான இந்திய எல்லைகளில் வேலி அமைக்கும் உத்தேசம் இப்போதைக்கு இல்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பணியிடங்களில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் தொல்லைகளை கட்டுப்படுத்துவதற்கான சட்ட மற்றும் நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆராய்ந்து பரிந்துரைகளை வழங்க மத்திய அரசு அமைச்சர்கள் குழு ஒன்றை அமைத்துள்ளது மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா திருமதி நிர்மலா சீத்தாராமன் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி ஆகியோர் இக்குழுவில் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர்

ஓய்வு பெறும் உறுப்பினர்களின் சேவைகளைப் பாராட்டி அவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு அவை முன்னவர் தாவர் சந்த் கெலாட் மற்றும் பல்வேறு உறுப்பினர்கள் அவையில் பேசினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு

ராஜா அஇஅதிமுக வைச் சேர்ந்த டாக்டர் மைத்ரேயன் திரு கே ஆர் அர்ஜுனன் டாக்டர் லட்சுமணன் திரு டி ரத்தினவேல் ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியில் இருந்து ஓய்வுபெறும் ஐவர் ஆவர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வருமான வரி வசூலை இரட்டிப்பாக்கிய வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்துள்ளார் வருமான வரி தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் வருமானத்தை மக்கள் அனைவருக்கும் சமமாகப் பகிர்ந்து அளிப்பதே வரிவிதிப்பின் முக்கிய நோக்கம் என்றார் வளர்ச்சி முகத்தில் உள்ள எந்த ஒரு நாடும் வருவாயைப் பெருக்கிக் கொள்ளாமல் இருக்க முடியாது என்பதால் வருமானவரித் துறையின் அனைத்து பிரிவினரும் வரி செலுத்துவோர் எண்ணிக்கையை உயர்த்தப் பாடுபட வேண்டும் என நிதிஅமைச்சர் வழியுறுத்தினார் வருமான வரித்துறை அதிகாரிகள் வரி செலுத்துவோரின் நம்பிக்கையை பெற முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மற்றும் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மூலம் வரி ஏய்ப்பை திறம்பட்ட முறையில் தடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் வருமான வரித்துறையின் டாக்ஸலாக் என்னும் மின்னணு பத்திரிக்கையை நிதி அமைச்சர் தொடக்கி வைத்தார் வருமான வரித்துறையின் பிரச்சார கையேடுகளை மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் இந் நிகழ்ச்சியின்போது வெளியிட்டார் ஆந்திர மாநிலத்தின் புதிய ஆளுநராக திரு விஸ்வ பூஷன் ஹரிச்சந்தன் இன்று பதவியேற்றுள்ளார் விஜயவாடா ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஆந்திர உயர் நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதி திரு பிரவீன் குமார் அவருக்குப் பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார் ஆந்திர முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவரது அமைச்சரவை சகாக்கள் சட்டப் பேரவைத் தலைவர் திரு சீதாராம் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் கர்நாடகத்தில் மாநில ஆளுநரை சந்தித்து அடுத்த அரசை அமைக்க உரிமை கோரும் முன்பாக பிஜேபி தேசிய தலைவர்களின் ஒப்புதலை எதிர்பார்த்து தாங்கள் காத்திருப்பதாக மாநில பிஜேபி தலைவர் திரு எடியூரப்பா தெரிவித்துள்ளார் இன்று பெங்களூரு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இதற்கிடையே காபந்து முதலமைச்சர் திரு குமாரசாமி இன்று தமது கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடன் கூட்டம் ஒன்றை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணி குறித்து பின்னர் மறு ஆய்வு செய்யப்படும் என்றார் அதிருப்தி எம்எல்ஏ க்களின் ராஜினாமா மற்றும் தகுதி நீக்கம் குறித்து சட்ட விதிகளின்படி பரிசீலிக்கப்படும் என பேரவைத் தலைவர் திரு ரமேஷ் குமார் தெரிவித்தார் சென்னையில் ஹுண்டாய் கார் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ள முற்றிலும் மின்சாரத்தில் இயங்கக் கூடிய கோனா காரை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் ஹுண்டாய் நிறுவன அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

நாட்டின் முதலாவது மின்சார காரான கோனா காருக்கு சார்ஜிங் மையங்களை அமைப்பது குறித்து இந்தியன் ஆயில் நிறுவனத்துடன் பேசப்பட்டு வருவதாக ஹுண்டாய் நிறுவன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

இவ்வாண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற தமிழக அரசின் இரண்டாவது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஹுண்டாய் நிறுவனம் தமிழகத்தில் மின்சார கார்களை உற்பத்தி செய்ய மாநில அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது வட அமெரிக்காவில் மருத்துவர்களாக பணிபுரியும் முன்னாள் ஜிப்மர் மாணவர்கள் சங்கம் ஜிப்மர் கண் மருத்துவ துறைக்கு அதிநவீன பரிசோதனை மற்றும் சிகிச்சை கருவிகளை நன்கொடையாக வழங்கியுள்ளது ஜிப்மர் கண்மருத்துவத் துறையில் ஏற்கனவே உள்ள வசதிகளை மேலும் வலுப்படுத்தும் வகையிலான இப்புதிய வசதிகளை சங்கத்தின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணா நாராயணன் ஜிப்மர் பொறுப்பு இயக்குனர் டாக்டர் ஆர் பி சுவாமிநாதன் ஆகியோர் இன்று முறைப்படித் தொடக்கி வைத்தனர் பேராசிரியர் சுபாஷினி கலியபெருமாள் தலைமையிலான ஜிப்மர் கண் மருத்துவத் துறையினர் முன்னாள் மாணவர்களின் நன்கொடைக்கு நன்றி தெரிவித்தனர்

கடந்த ஐந்தாண்டுகளில் வருமான வரி வசூலை இரட்டிப்பாக்கிய வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் பணிபுரியும் முன்னாள் ஜிப்மர் மாணவர்கள் சங்கம் ஜிப்மர் கண் மருத்துவ துறைக்கு அதிநவீன கருவிகளை நன்கொடையாக வழங்கியுள்ளது